பிரகடனம் செய்துள்ளார்

இந்தியா புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான நாடாக உருவாகியுள்ளது என்று கூறியுள்ளார்

விமானப் பயணம் மேற்கொள்வதற்கு உள்துறை அமைச்சகம் அனுமதியளித்துள்ளது

நெல்லூர் சென்னை இடையிலான புதிய மின் எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் புதிய வசதிகளையும் குடியரகத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு தொடங்கிவைத்தார் விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று நான்கு அவசர சுட்டங்களை பிரகடனம் செய்தார் திருமணமான இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கான சட்டம் இந்திய மருத்துவ குழுச்சுட்டம் கம்பெளிகள் சட்டத்திருத்தம் முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்யும் அவசரக்சுட்டம் போன்றவை இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன திருமணமான இஸ்லாமிய பெண்களை முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்ய முடியாது என்றும் அவ்வாறு செய்தால் அது சுட்டவிரோதமானது என்றும் மூன்றாண்டுகால சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மருத்துவக்குழு சட்டத்திருத்தத்தின்படி

முறையற்ற போலி சேமிப்பு திட்டங்களை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அனுமதி பெறாத சேமிப்புத் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்தியா கொரியா தொழில்முனைவோர் மையத்தை இன்று தொடங்கிவைத்தார் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் உலகின் பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியா ஆண்டுதோறும் ஏழு சதவீத வளர்ச்சி காண்பதாக கூறியுள்ளார்

இந்திய கனவை நிறைவேற்றுவதில் ஒத்த கருத்துடைய நாடுகளுடன் உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் கொரியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் பத்து நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார்

சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பில் உள்ள இந்தியா மாற்று எரிசக்தியை உற்பத்தி செய்வதில் ஆறாவது நிலையில் உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் பசுமை திட்டங்களின் அடிப்படையில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டு நாள் பயணமாக இன்று சியோல் சென்றடைந்த பிரதமர் அந்நாட்டு அதிபர் மூன் ஜே இன் னுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் கொரிய வர்த்தக முதலீட்டாளர்களுடனும் அங்கு வாழும் இந்தியர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடுகிறார் தேசுப்பிதா மகாத்மா காந்தி மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பரிசாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறைப்பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் சியோலில் உள்ள யான்செய் பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலையை திறந்துவைத்து பேசினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மகாத்மா காந்தி ஆற்றிய மாபெரும் பங்கை நினைவுகூர்ந்தார் காந்தியடிகளின் வாழ்க்கை முறையில் குற்றுச்சூழலை பாதிக்கும் எந்தவொரு அம்சமும் காணப்படவில்லை என்றார் அப்போதைய உலகில் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத நிலையில் இயற்கையுடன் ஒன்றி வாழும் நடைமுறையை அவர் கடைபிடித்தார் என்றும் பிரதமர் கூறினார் எதிர்கால உலகிற்கு இயற்கை ஆதாரங்களை விட்டுவைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இலக்காக வைத்து அனைவரும் கற்றுக்குழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்தை போன்றே பயங்கரவாதமும் இன்றைய உலகில் மாபெரும் சவாவாக உள்ளதாக அவர் கூறினார் பயங்கரவாதத்தை அனைத்து வகையிலும் எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வரும் மக்களவை தேர்தலில் உத்தரபிரதேச மாநிலத்தில் கூட்டணி அமைத்துள்ள பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் தாங்கள் போட்டியிடும இடங்களின் இறுதிபட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது

சமாஜ்வாதி கட்சி கான்பூர் அலகாபாத் காஷியாபாத் பரேலி ஃபைசாபாத் பாலியா ஜான்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றன பிரதமர் திரு நரேந்திரமோடி போட்டியிடும் வாரணாசி உள்துறை அமைச்சரின் தொகுதியாள லக்னோ அம்மாநில முதலமைச்சர் செல்வாக்கு பெற்றுள்ள கோரக்பூர் ஆகிய இடங்களிலும் சமாஜ்வாதிகட்சி போட்டியிடுகிறது

எஞ்சியுள்ள மதரா பாக்பத் முசாஃபர் நகர் ஆகிய தொகுதிகள் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது நாட்டின் பாதுகாப்பு படையினரின் மனவலிமையை பலவீனப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு முப்படையினருக்கு வலு சேர்க்கும் வகையில் நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு அவர்களுக்கு துணை நின்று ஆதரவு தெரிவித்துவருவதாக கூறினார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்திப் கர்ஜிவாவா கூறிய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்த அவர் காங்கிரஸ் கட்சி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டார்

கஷ்மீரில் பணிபுரியும் துணை ராணுவப்படையை சேர்ந்தவர்கள் விடுப்பில் செல்லவும் பணியில் சேரவும் எந்த விமான சேவையையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தில்வி ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் தில்வி ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் ஸ்ரீநகர் ஜம்மு பகுதிகளுக்கு துணை ராணுவப்படையினர் இந்த வசதியை பயன்படுத்திக்கொள்ளலாம் என்று அமைச்சகம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அமைச்சகம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நெல்லூர் சென்னை இடையிவான புதிய மின் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை இன்று தொடங்கிவைத்தார் இந்த சேவை இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் புதிய வசதிகளையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கினார் நெல்லூர் ரயில் நிலையத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களை அவர் இன்று தொடங்கினார் திருவெற்றியூர் ரயில் நடை மேம்பாலம் பயணிகள் முன்பதிவு மையம் ஆகியவற்றை திறந்துவைத்தார்

மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு இரவு மணி எட்டு இருபதுக்கு நெல்லூர் சென்றடையும் இந்த கும்மிடிப்பூண்டி தடா குளுர்பேட்டை நாயுடுபேட்டை கூடுர் வெங்கடச்செல்லம் மற்றும் வேடயப்பாலம் வழியாக செல்லும் திருவெற்றியூர் ரயில்வே நிலையத்தில் தமிழக அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த விழா இன்று நடைபெற்றது

நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் மொழிகள் தேசிய ஒருங்கிணைப்புக்கு மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்குவதாக குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் மகாத்மா காந்தியின் பெயருக்கு நற்புகழ் காணப்படுவதை தாம் உணர்ந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் காந்தியடிகள் எப்போதமே ஒவ்வொரும் பல்வேறு மொழிகளை கற்றறிவது நல்லது என்பதை அறிவுறுத்திவந்தார் என்று கூறிய அவர் மிக வேகமாக வளரும் இந்திய பொருளாதாரத்தில் அதிக மொழிகளை அறிந்து வைத்திருப்பது நலம் பயக்கும் என்றார் தேசியகவி சுப்ரமணிய பாரதியின் கவிதைகள் விடுதலை போராட்ட காலத்தில் தேச பக்தியை ஊட்டிஎழுப்பியதை அவர் நினைவுகூர்ந்தார் ஹிந்தி பிரசார சபா தென் மாநிலங்களில் ஹிந்தி மொழியை கற்பிப்பதைப் போல பிற அமைப்புகள் நாடு முழுவதும் பிற மொழிகளையும் ஊக்குவிக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நாட்டின் முதல் பெண்மணியான திருமதி சவிதா கோவிந்த் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் ஹிந்தி பிரசார சபா தலைவர் திரு சிவ்ராஜ் பாட்டில் மற்றும் பலர் கலந்துகொண்டனர்

இலங்கையில் உள்ள இந்திய தூதர் திரு தரண்ஜித் சிங் சாந்துவுக்கும் இலங்கையில் சர்வதேச வர்த்தகத்துறை செயலர் திரு கொடிக்காராவுக்குமிடையே இன்று கொழும்புவில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதிலும் தாய்மொழியை மையமாக வைத்து பல்வேறு விழாக்கள் நடைபெற்றன இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளின் சிறப்பை வலியுறுத்தி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழகத்தில் தமிழ் சான்றோர்களை சிறப்பிக்கும் நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டது